ஏழு பேர் காயமடைந்தனர்

சத்திய பிரத சாகு தலைமையில் இன்று நடைபெற்றது மாநிலத்தில் சிறப்பு வாக்காளர் சேர்ப்பு முகாம்கள் நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் இது தொடர்பான விளக்கங்கள் இக்கூட்டத்தில் அளிக்கப்பட்டன கூட்டத்தில் அஇஅதிமுக திமுக தேமுதிக காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் பிஜேபி தேசியவாத காங்கிரஸ் திரிணமுல் காங்கிரஸ் பகுஜன் சமாஜ் கட்சிப் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் நாடாளுமன்றத் தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாகக் குறிப்பிட்டனர் வரவிருக்கும் தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்படாமல் விடுபட்டு போனவர்கள் நாளையும் நாளை மறுநாளும் மாநிலம் முழுவதும் வாக்குச்சாவடிகளில் உள்ள சிறப்பு முகாம்களில் பெயர் சேர்த்துக்கொள்ளலாம் என்று தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்திய பிரத சாஹூ கூறியுள்ளார்

காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணிவரை இந்த சிறப்பு மையங்கள் செயல்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் ஆள்லைள் மூலம் வாக்குகளை செலுத்தலாம் என்று வதந்திகளை பரப்புவோரை கண்டுபிடித்து உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தில்லி காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளது தேர்தல் ஆணையத்தின் சின்னத்தைப் பயன்படுத்தி சமூக வலைதளங்களில் இத்தகைய செய்திகள் பரவி வருவதாகவும் இது முற்றிலும் தவறானது என்றும் ஆணையம் கூறியுள்ளது நாடாளுமன்றத் தேர்தலை முன்னிட்டு பல்வேறு கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றன மதுரையில் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா வை துணை முதலமைச்சரும் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளருமான திரு ஓ பன்னீர் செல்வம் இன்று சந்தித்தார் இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்றும் தமிழகத்தில் அஇஅதிமுக தலைமையில் உருவாகியுள்ள கூட்டணி தேர்தலில் வெற்றி பெறும் என்றும் அவர் கூறினார் தேமுதிகவுடன் கூட்டணி தொடர்பாக தொடர்ந்து பேச்சு வார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் ஒரிரு தினங்களில் கூட்டணி குறித்து முடிவாகும் என்றும் அவர் கூறினார் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் இன்று சந்தித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்றும் மறைந்த தலைவர் கருணாநிதியின் மீது திரு விஜயகாந்த் வைத்திருந்த அன்பும் மரியாதையும் பாராட்டத்தக்கது என்றும் அவரது உடல்நிலை தொடர்பாக கேட்டறிந்ததாகவும் தெரிவித்தார் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா மதுரை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு இன்று பயணம் மேற்கொண்டார் பிஜேபி தேர்தல் பணிக்குழு நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார்

கூட்டணியில் உள்ள பிற கட்சி உறுப்பினர்களுடன் ஒருங்கிணைந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் என்று திரு அமித்ஷா வலியுறுத்தினார் பயங்கரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகள் ஒருமித்த ஒற்றுமையான நடவடிக்கை எடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் சியோலில் அவருக்கு அளிக்கப்பட்ட அமைதிக்கான விருது நிகழ்ச்சியில் ஏற்புரையாற்றிய அவர் கொரிய வளைகுடாவில் அமைதி ஏற்படுவதற்கு இந்தியா பெரும்பங்காற்றியிருப்பதாகக் குறிப்பிட்டார் இந்தியாவைப் போன்றே தென்கொரியாவும் எல்லை தாண்டிய பயங்கரவாத நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார் தமது பயணம் சிறப்பானதாக அமைந்ததற்கு தென் கொரிய அதிபர் திரு மூன் ஜே இன்னுக்கு பாராட்டு தெரிவித்தார் இருநாடுகளும் தொடர்ந்து பயங்கரவாத எதிர்ப்பில் உறுதியான நடவடிக்கை எடுக்கும் என்றார் இந்த விழாவில் பிரதமரின் வாழ்க்கைப் பற்றிய குறும்படம் வெளியிடப்பட்டது சிறுவயதிலிருந்து கடந்து வந்த பாதையை சித்தரிக்கும் இந்தப் படம் பிரதமராக பதவியேற்றப் பின்னர் அரசின் சாதனைகளை விளக்கமாக எடுத்துரைத்துள்ளது தமது இரண்டு நாள் பயணத்தை முடித்துக் கொண்ட பிரதமர் இந்தியா புறப்பட்டார் காஷ்மீரைச் சேர்ந்த மாணவர்கள் நாட்டின் எந்த மாநிலத்தில் கல்வி பயின்றாலும் அவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி உசெய்யுமாறு உச்சநீதிமன்றம் அனைத்து தலைமைச் செயலாளர்களுக்கும் காவல்துறை தலைவர்களுக்கும் உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பான வழக்கை இன்று விசாரித்த உச்சநீதிமன்றத் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவைப் பிறப்பத்துள்ளது மத்திய அரசின் ஒய்வூதியதாரர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நாளை சென்னை கிண்டியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நடைபெறுகிறது டுப்வூதியம் குறித்தும் ஒய்வு பெறுவோர் தாங்கள் தயாரிக்க வேண்டிய விவரங்கள் குறித்தும் இந்தக் கூட்டத்தில் விரிவாக எடுத்துரைக்கப்படும் மத்திய அரசின் ஓய்வூதிய துறை இணை செயலாளர் திரு சஞ்சீவ் நரேன் மாத்தூர் இந்நிகழ்ச்சியை நாளைகாலை தொடங்கிவைக்கிறார்

ஏழு பேர் காயமடைந்தனர் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தவா ஒரு வட்சும் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் காயமடைந்தவர்கள் உடனடியாக சிவகாசி மற்றும் கோவிவ்பட்டி அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அமைதிக்கப்பட்டுள்ளனர் சும்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

சிறையிலிருந்து விடுதவைப்பெற்ற கைதிகளின் நலன்கருதி இந்தியன் ஆயில் நிறுவனம் இந்த ஏற்பாடுகளை செய்துள்ளது

தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் இன்று பல்வேறு கட்டடங்களைத் திறந்துவைத்தார்

ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறைகளுக்கான கட்டடங்களை திறந்துவைத்தார்

அதற்கான இணையதளத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கிவைத்தார் சென்னை தலைமைச் செயலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொடங்கப்பட்ட இந்த இணையதளம் இன்றுமுதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது சொத்து உரிமையாளர் மற்றும் வாடகைதாரர்களிடையே ஏற்படும் பிரச்சினைகளை போக்குவதற்கு இந்த சுட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது வாடகைதாரர்களின் விண்ணப்பம் இ சேவை மையம் மூவம் பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் வீட்டு வாடகை ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படும்

சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி எஸ் எம் கப்பிரமணியம் புள்ளி விவரங்களை அறிக்கையாகத் தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டிருந்தார்

அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து வழக்கு விசாரணையை தள்ளிவைத்து நீதிபதி சுப்பிரமணியம் உத்தரவிட்டார் சென்னை உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதியாக திரு செந்தில்குமார் ராமமூர்த்தி இன்று பதவியேற்றுக் கொண்டார் தலைமை நீதிபதி தஹில் ரமாணி அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார்